கொள்ளுமாறு குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

கஷ்மீரில் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் ராணுவம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மக்களைக் காப்பதற்கான சட்டங்களை அஇஅதிமுக அரசு ஆதரிக்கும் என முதலமைச்சர் திரு

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பண்டிகை முன்பணம் பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார்

சிந்து இன்று ஜப்பானின் யமாகுச்சியை எதிர்கொள்கிறார் ராணுவப் பொறியாளர்கள் காலத்திற்கு ஏற்ப தங்களது தொழில் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் ஐதராபாத்தில் நேற்று ராணுவப் பொறியாளர் பணிக்கு புதிதாக சேர்ந்துள்ள அதிகாரிகளின் பயிற்சி நிறைவு விழாவில் பேசிய அவர் விமான தளங்கள் விமானம் நிறுத்தமிடங்கள் கடலோர கட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வளாகங்கள் போன்ற அதிநவீன மற்றும் சிக்கலாள கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் ராணுவப் பொறியாளர்களின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார் முன்னதாக ஐதராபாத்தில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் பேசிய திரு வெங்கையா நாயுடு ஜனநாயகத்தின் நான்காவது தாணாக திகழும் பத்திரிக்கைத்துறை அதன் நோக்கத்தையும் நியாயத்தையும் எடுத்துரைக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றார் கஷ்மீரில் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் ராணுவம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு பாலங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்துப் பேசிய அவர் கஷ்மீர் பிரச்னைக்கு அமைதி தீர்வு காண தீவிரவாதிகளும் பிற அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பேச்சுவார்த்தைக்கு முன்வருமாறு அழைப்பு விடுத்தார் பேச்சு வார்த்தையின் மூலமே பிரச்னைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீர் மீண்டும் உலகத்தின் சொர்க்க பூமியாக மாற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் சாலைகளும் பாலங்களும் சமூக பொருளாதார வளர்ச்சியில் முக்கியப் பங்கு வகிப்பதாக கூறிய ராஜ்நாத் சிங் தொலைதூரப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் இவை மிகவும் பயனுள்ளதாக திரு இருக்கும் என்றார் கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி ஒருவார கால கொண்டாட்டத்திற்கு எல்லைப்பாதுகாப்பு படை ஏற்பாடு செய்துள்ளது உலகின் மிக உயரமான போர்க்களமான கார்கில் பகுதியில் பாகிஸ்தான் படைகளை இந்தியப் படைகள் விரட்டி அடித்த நாள் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது

தீர செயலுக்கான விருது பெற்று எல்லைப்பகுதிகளில் வசிக்கும் பாதுகாப்பு படையினர் இந்த கொண்டாட்டத்தின்போது கௌரவிக்கப்பட இருப்பதாகவும் எல்லைப் பாதுகாப்புப்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதுதவிர ஒவியப்போட்டி தேசப்பக்தி பாடல் போட்டி சைக்கிள் மற்றும் ஒட்டப் பந்தயங்கள் நடத்தப்படுவதுடன் ரத்ததான முகாம்களுக்கும் எல்லைப் பாதுகாப்புப் படை ஏற்பாடு செய்துள்ளது பிரதமர் நரேந்திர மோதி காண விரும்பும் புதிய இந்தியாவை உருவாக்க அறிவியல் சமூகத்தின் பங்களிப்பு மிகவும் அவசியமானது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத்தில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகளிடையே உரையாற்றிய அவர் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளைக் குறைக்க ஆக்கப்பூர்வமான வகையில் பணியாற்ற வேண்டும் என்றார் அரிய நோய்களுக்கான மருந்துகளை தயாரிப்பதற்கான வேளாண் இயக்கத்தையும் திரு ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மத்திய அரசின் சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மாண் பாரத் திட்டத்தை இதுவரை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் அதனை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இணையதள பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றச் சம்பவங்களைத் தடுக்க புதிய மசோதா கொண்டுவரப்பட இருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு

கிஷண் ரெட்டி தெரிவித்துள்ளார்

பெண்கள் பாதுகாப்பு மாநில அரசுகளின் பட்டியலில் உள்ளதால் இந்திய தண்டனைச் சட்டத்தில் உரிய திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் இந்த மாத இறுதிக்குள் உள்துறை அமைச்சகத்துடன் இணைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்திய கடற்படையின் புதிய விமானப் பிரிவு சென்னையில் நாளை தொடங்கி வைக்கப்படவுள்ளது சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள கடற்படை விமானப்பிரிவு வளாகத்தில் அமைக்கப்படும் இந்தப்படைப்பிரிவை கடற்படையின் தலைமைத் தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் தொடங்கிவைக்கவுள்ளார்

இந்த விமானங்களில் அதிநவீன தொலையுணர்வு மற்றும் ரேடார் கண்காணிப்பு க்ருவிகள் பொறுத்தப்பட்டுள்ளன இந்தப் புதிய பிரிவு கிழக்கு கரைப்பகுதியில் தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளுக்கு பேருதவியாக அமையும் என கடற்படை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களைக் காப்பதற்காக எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அஇஅதிமுக அரசு அதனை ஆதரிக்கும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிக்டாக் செயலியை தடை செய்வது சரியான நடவடிக்கை என்றார் இளைஞர்கள் தங்களை அறியாமல் இந்த விளையாட்டில் ஈடுபட்டு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்வதுடன் மற்றவர்களுக்கும் அது இடையூறாக இருப்பதால் இதனை தவிர்ப்பதே நல்லது என்று கூறினார் தேசிய வரைவு கல்விக் கொள்கை தொடர்பாள தமிழக அரசின் நிலைப்பாடு ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டு இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் காஞ்சிபுரம் அத்திவரதர் தரிசனத்திற்காக வரும் பக்தர்களுக்குத் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பண்டிகை முன்பணம் பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நேற்று பொதுத்துறை நிதித்துறை வீட்டு வசதி மற்றும் ஒய்வூதியங்கள் உள்ளிட்ட துறைகளுக்கான மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய அவர் ஒய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை முன்பணமும் நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார்

இந்தப் பணம் வட்டாட்சியர் மூலமாக அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் தெரிவித்தனர் இருவரிச் செய்திகள் சர்வதேச அளவிலான பயங்கரவாதம் மற்றும் திட்டமிட்ட குற்றங்களை எதிர்கொள்ள உலகளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கை தேவை என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது ரஷ்யாவில் உள்ளாட்சித் தேர்தல்களை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த வலியுறத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் மாஸ்கோ சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிதித்துறையில் அன்னிய முதலீட்டுக்கான கட்டுப்பாடுகளை சீனா தளத்தியுள்ளது கம்போடியாவில் உள்ள பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் திருக்குறள் சேர்க்கப்படவுள்ளது தில்லி முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திருமதி ஷீலா தீக்ஷித்தின் மறைவை ஒட்டி தில்லியில் இரண்டு நாள் அரசுமுறை துக்கம் கடைப்பிடிக்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் முல்லைப்பெரியாறு கிருஷ்ணராஜ சாகர் உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை மைய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் இறதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று ஜப்பானின் யமாகுச்சியை எதிர்கொள்கிறார் முன்னதாக நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சிந்து சீன வீராங்கணையை தோற்கடித்து இறுதிப்போட்டிக்கு முன்னேறினார் இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு பி வி சிந்து முன்னேறுவது இதுவே முதல்முறையாகும்

கசகஸ்தானின் அஸ்தானா நகரில் நடைபெற்ற அதிபர் கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஷிவ தாபா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்